செய்யப்பட்டுள்ளதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ கூறியிருக்கிறார் தமிழகசட்டப்பேரவையில் சூலூர் தொகுதிகாலியாகஉள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் பல்வேறுகட்சிகளின் முக்கியதலைவர்கள் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தனர்

இந்தியாவெற்றிபெற்றுகோப்பையைதக்கவைத்துக் கொண்டுள்ளது தமிழகம் முழுவதும் தேர்தல் செலவீனங்கள் குறித்தும் பணநடமாட்டம் குறித்தும் பறக்கும் படையினர் ஆய்வுகளைமேற்கொண்டுவருகின்றனர்

இன்றிபறிமுதல் செய்யப்பட்டபணம் ஆவணங்கள் நகைபோன்றவற்றைஉரியஆவணங்களைகொடுத்துமீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்றுஅவர் தெரிவித்தார்

நடைபெறவுள்ளமக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் பெருமளவு அனைவரும் வந்துவாக்குகளைசெலுத்துமாறுதிருசத்யபிரதாசாஹூ கூறியிருக்கிறார் இந்தியவாளொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடுசெய்தநேரடிநிகழ்ச்சியில் பங்கேற்றஅவர் அகில தொலைபேசி மூலம் நேயர்களின் கேள்விகளுக்குவிளக்கம் அளித்தார்

பல்வேறுகட்சிகளின் முக்கியதலைவர்கள் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தனர் கன்னியாகுமரிதொகுதியில் மத்தியஅமைச்சரும் பிஜேபியின் முக்கியதலைவருமானதிரு பொன் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணகிரிமக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுகதுணைஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமானதிரு கேபிமுனுசாமி தருமபுரி மக்களவைத் தொகுதியில் முன்னாள் மத்தியஅமைச்சரும் நாடாளுமன்றஉறுப்பினரும் பாட்டாளிமக்கள் கட்சியின் இளைஞரணிதலைவருமானடாக்டர் அன்புமணிராமதாஸ் திருப்பத்துர் தொகுதியில் அஇஅதிமுகவேட்பாளரானமுன்னாள் அமைச்சர் திருளம் எஸ் எம் ஆனந்தன் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் மத்தியஅமைச்சரும் திமுகமுதன்மைசெயலாளருமானதிரு டி ஆர் பாலு உள்ளிட்டபலர் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தனர் நாட்டின் பாதுகாப்பைஉறுதிசெய்யும் வகையில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉறுதியானநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டஅவர் பயங்கரவாதிகளுக்குஎதிராகபிரதமர் துணிச்சலானநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகக் கூறினார் விவசாயிகளுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பல்வேறுநலத்திட்டங்களைஅவர் செயல்படுத்தியதாககூறினார் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சியால் மக்களுக்குளந்தப் பயனும் ஏற்படவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் சேலக்கில் இன்றுதமதுகட்சிவேட்பாளரைஆதரித்துபேசியஅவர் திமுகஆட்சிக் காலத்தின் போதுநிறைவேற்றப்பட்டபல்வேறுவளர்ச்சித் திட்டங்களைகுறிப்பிட்டார் ஆளும் அரசுசாமானியமக்களின் பிரச்சினைகளைகள்டுகொள்வதில்லைஎன்றும் அவர் மக்கியில் கூறினார் கள்ளியாகுமரிமாவட்டத்தில் மத்தியஅரசுநீண்டகாலபயனளிக்கும் வளர்ச்சித் திட்டங்களைநிறைவேற்றி இருப்பதாகபிஜேபியின் மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருபொன்ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

அதனைநிறுத்திவைக்குமாறும் திமுகதேர்தல் ஆணையத்தைவலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாககடிதம் எழுதியுள்ளதிமுகபிரமுகர்

சட்ப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுககூட்டணிக்குஆதரவு அளிப்பதாகஎம்ஜிஆர் அண்ணாதீபாபேரவைதலைவரும் மறைந்தமுதலமைச்சர் ஜெயலிதாவின் உறவினருமானதிருமதி ஜெதீபாகூறியிருக்கிறார்

திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் வழக்கில் நீதிபதிவேல்முருகள் இன்றுதீர்ப்பளித்தார் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றஅப்போதையமுதலமைச்சரும் அஇஅதிமுகபொதுச் செயலாளருமானஜெயலலிதாவின் கைரேகைகுறித்துசந்தேகம் எழுப்பப்பட்டநிலையில் அந்தவேட்புமனுசெல்வாதுஎன்றும் அதன் அடிப்படையில் நடைபெற்றதேர்தல் செல்வாதுஎன்றும் தீர்ப்பளித்தார் மதுரைசித்திரைதிருவிழாமற்றும் பெரியவியாமன் திருநாளையாட்டி மக்களவைத் தேர்தலுக்கானவாக்குப்பதிவைதள்ளிவைக்கக் கோரியமலுக்களைசென்னையர்நீதிமன்றம் இன்றுதள்ளுபடிசெய்தது

இந்தவழக்குகள் அனைத்தையும் உயர்நீதிமன்றநீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் விசாரித்தனர்

தேவாலயங்களுக்குஅருகேஉள்ளபள்ளிகளில் பெரியவியாழனன்றுபிரார்த்தனைநடைபெறுவதற்குஅனைத்துநடவடிக்கைகளையும் மாவட்டநிர்வாகம் மேற்கொள்வதற்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகஅவர் விளக்கம் அளித்தார் பிரார்த்தனைநடைபெறம் நேரம் உள்ளிட்டதகவல்களைதேர்தல் அதிகாரிகளுக்குதெரிவித்துஅனுமதிபெறவேண்டும் என்றும் அவர் கூறினார் இதளையடுத்து இந்தவாதங்களைக் கேட்டநீதிபதிகள் வழக்கின் உத்தரவைநேற்றுதள்ளிவைத்தனர்

தெற்காசியபெண்கள் கால்பந்துசாம்பியன் ஷிப் போட்டகளில் ஐந்தாவதுமுறையாக இந்தியாவெற்றிபெற்றுள்ளது இன்றுமாலைநடைபெற்ற இறுதியாட்டத்தில் மூன்றுகோல் அடித்து இந்தியா நேபாளைவீழ்த்தியது